ஜெயலலிதாவின் மரணம் குறித்து அஅுமதியின்றி செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும் எந்தவொரு தொடரோ விவாதங்களோ அச்சு மற்றும் மின்னனு ஊடகங்களில் இடம்பெறக்கூடாது என்றும் கூறியுள்ளது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஆணையத்தின் அனுமதி இன்றி ஊடகங்கள் அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆறுமுகசாமி ஆணையம் எச்சரித்துள்ளது

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகள் நலனை கருத்தில்கொண்டு அதிக அளவில் பயிர்க்கடன்களை வழங்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார்

இதேபோன்று திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர்கள் இன்று வழங்கி பேசினர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மறுசீரமைப்புப்பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது மின்கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி தெரிவித்குள்ளார்

மின் ஊழியர்கள் மறு சீரமைப்புப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் தற்போது மின் பயனீட்டு கணக்கெடுப்புப்பணி நடைபெறவில்லை என்றும் அமைச்சர்கள் தெரிவித்தனர்

இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது

ராஜஸ்தான் தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைவதையொட்டி அம்மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின்கட்சரி முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே உள்ளிட்டோர் அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே அல்வாரில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்ஷாந்தி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிஜேபி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித்தரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டனார் விவசாயிகள் நலனுக்காகவும் எந்தவொரு திட்டத்தையும் பிஜேபி அரசு கொண்டுவரவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார் ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் திரு திக் விஜய் சிங் ஆகியோரும் காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகின்றனர் தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகள் தீவிரப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன பிஜேபி மூத்த தலைவர்கள் திருமதி ஸ்மிருதி இரானி திரு முக்தார் அப்பாஸ் நக்வி மத்தியப்பிரதேச முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் மகராஷ்ட்ர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் ஆகியோரும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சித்தலைவர் திரு சந்திரசேகர ராவ் கொடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இதனிடையே அம்மாநில காங்கிரஸ் செயல் தலைவர் திரு ரேவந்த் ரெட்டி மக்களிடையே வன்முறையை தூன்டும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையின்பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதை எதிர்த்து அம்மாநில காங்கிரஸ் கட்சி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது

திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை கால்நடை பரா மரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தொ டங்கிவைத்தார்

கடந்த பத்து ஆண்டுகளில் ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸி க்கு அடுத்தபடியாக இந்த விருதை பெறும் பெருமை அவருக்கு கிடைத்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள கேரள ஆட்டத்தில் அணி ஜாம்ஷெட்பூரை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாட்னா எதிர்கொள்கிறது